உலகபேட்மிண்டன் இறுதிச்சுற்றுபோட்டியில் இந்தியாவின் பிவிசிந்து தங்கப்பதக்கம் வென்றார்

இதன்காரணமாக சென்னை காஞ்சிபுரம் மாவட்டங்களில் திருவள்ளுர் மழைபெய்யவாய்ப்பிருப்பதாகவும் சில இடங்களில் கனமழை இருக்கக்கூடும் என்றம் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரிஏனம் மாவட்டத்தில் நாளைகனமழைபெய்யவாய்ப்பிருப்பதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது சாலைப்போக்குவரத்ததிட்டங்களுக்காககடந்த ஆறு மாதங்களில் மட்டும் ஒருலட்சம் கோடி ருபாய் நிதிஒதுக்கீடுசெய்யப்பட்டுள்ளதாகமத்தியநிதித்துறை இணைச்சர் திருபொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் இன்றுவேலூரில் நடைபெற்ற பிஜேபியின் ஷெட்யூல்டுமற்றும் பழங்குடியினஅணியின் மாநிலசெயற்குழுகூட்டத்தில் பங்கேற்றபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

ஐந்துமாநிலசட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் மக்களவைத்தேர்தலில் எதிரொலிக்காதுஎன்றும் திருபொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் ஆணவகொலைகளைதடுக்க தமிழகஅரசுதளிசட்டம் இயற்றவேண்டும் இப்பிரிவு மாணவமாணவியர் விடுதிகளைபராமரிக்கவேண்டும் என்பனஉள்ளிட்டஐந்துதீர்மானங்கள் இந்தகூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன நாட்டிலேயேதமிழகத்தில்தான் விவசாயிகளுக்குஅதிகஅளவு பயிர் கடன் வழங்கப்பட்டுள்ளதாககூட்டுறவுத்துறைஅமைச்சர் திருசெல்லூர் ராஜூ கூறியுள்ளார் பழனியில் கூட்டுறவுத்துறைசார்பில் அமைக்கப்பட்டுள்ளபல்பொருள் அங்காடிமற்றும் பெட்ரோல் நிரப்பும் மையத்தை இன்றுதிறந்துவைத்துஅவர் பேசினார் மாநிலத்தில் ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவுக்குபயிர்க்கடன் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சிறந்தநிர்வாகத்திற்கானமாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் இரண்டாவது இடத்தில் உள்ளதாகவும் திருசெல்லூர் ராஜூ கூறினார் அனைத்துதரப்பினரும் பயன்பெறும் வகையில் தமிழகஅரசுதிட்டங்களைசெயல்படுத்திவருவதாகபால்வளத்துறைஅமைச்சர் திருராஜேந்திரபாவாஜிகூறியுள்ளார் இன்றுகோவையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் கஜ புயலினால் பாதிக்கப்பட்டபகுதிகளில் நிவாரணப்பணிகள் தொடர்ந்துநடைபெற்றுவருவதாககூறினாா் மக்களவைத்தேர்தல் அறிவித்தவுடன் கூட்டணிகுறித்தநிலைப்பாட்டைஅஇஅதிமுகமேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார் அஇஅதிமுகவிலிருந்துவிலகிசென்றவர்கள் மீண்டும் கட்சிக்குதிரும்புவார்கள் என்றும் அமைச்சர் நம்பிக்கைதெரிவித்தார் எதிர்கொண்டுள்ளபிரச்சினைக்குநிரந்தரதீர்வுகாணஉரியநடவடிக்கைகள் மீனவர்கள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகமாநிலஅமைச்சர் திருமணிகண்டன் கூறியுள்ளார்

உச்சிப்புலிகடற்கரைவிமானதளத்தைபயணிகள் விமானநிலையமாகமாற்றுவதற்குகோரிக்கைவிடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சாலைவிபத்துக்களைதடுக்கதமிழகஅரசுபல்வேறுநடவடிக்கைகளைமேற்கொண்டுவருவதாகமின்துறைஅ மைச்சர் திரு தங்கமணிகூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் போக்குவரத்துகாவல்நிலையத்தை இன்றுதிறந்துவைத்தபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

தமிழகத்தில் ஒருமுறைபயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களுக்குமட்டுமேஅடுத்தமாதம் ஒன்றாம் தேதிமுதல் தடைவிதிக்கப்பட்டுள்ளதாககற்றுச்சூழல் துறைஅமைச்சர் திருகேசிகருப்பணன் கூறியுள்ளார்

இதற்கிடையேபிளாஸ்டிக் தடைகுறித்துதமிழகஅரசுமறுபரிசீலனைசெய்யவேண்டும் என்று இந்தியகம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலசெயலாளர் திருமுத்தரசன் கேட்டுக்கொண்டுள்ளார்

சென்னைஅண்ணாஅறிவாலயத்தில் நடைபெற்றநிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் திருராகுல்காந்தி புதுச்சேரிமுதலமைச்சர் திரு நாராயணசாமி ஆந்திரமுதலமைச்சர் திருசந்திரபாபு நாயுடு கேரளமுதலமைச்சர் திருபினராயிவிஜயன் மற்றும் தலைவர்கள் பலர் பங்கேற்றனர் ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாகநாடாளமன்றத்தின் கூட்டுக்குழுவிசாரணைக்குஉத்தரவிடவேண்டும் என்றகோரிக்கையைமத்தியநிதியமைச்சர் திருஅருண்ஜேட்லி திட்டவட்டமாகநிராகரித்துள்ளார் இணையதளத்தில் இக்கருத்தைபதிவு செய்துள்ளஅவர் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தபிறகும் கூட இந்தவிவகாரத்தைகாங்கிரஸ் மீண்டும் பேசிவருவதுதவறானதுஎன்றார் இலங்கைபிரதமராகதிருரனில் விக்ரமசிங்கே இன்றுபதவியேற்றார்

அந்நாட்டுநாடாளுமன்றத்தைகலைத்துஅதிபர் திருசிறிசேனாபிறப்பித்தஉத்தரவைசெல்லாதுஎன்றுஉச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததையடுத்து அவரால் பிரதமராகநியமிக்கப்பட்டதிருமகிந்தாராஜபக்சேதமதுபதவியைராஜினாமாசெய்தார் இதனையடுத்து திருரனில்விக்ரமசிங்கேமீண்டும் பிரதமராக இன்றுபதவியேற்றுக்கொண்டார் திருநெல்வேலிசந்திப்பில் நவீனவசதிகளுடன் கூடிய புதியபேருந்துநிலையத்திற்கானபணிகளைமுதலமைச்சர் திருளப்பாடிபழனிசாமி காணொலிகாட்சிவாயிலாகநாளைதொடங்கிவைக்கிறார்

திண்டுக்கல்லில் உள்ளபல்வேறுகோவில்களில் மார்கழிமாதசிறப்பு பூஜை இன்றுநடைபெற்றது முதலில் உலகக்கோப்பைஹாக்கிபோட்டிகுறித்தசெய்திகள் உலகக்கோப்பைஹாக்கிப்போட்டி இறுதியாட்டம் இன்னும் சற்றுநோத்தில் தொடங்கவுள்ளது புவனேஸ்வரில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் நெதர்வாந்து பெல்ஜியத்தைஎதிர்கொள்கிறது

உலகபேட்மிண்டன் இறுதிச்சுற்றுப்போட்டியில் இந்தியாவின் பிவிசிந்து தங்கப்பதக்கம் வென்றுவரலாற்றுசாதனைபடைத்தாா்

புரோகபடிலீக் போட்டயில் இன்றுநடைபெறவுள்ள ஆட்டங்களில் பாட்னா உத்தரப்பிரதேசஅணியையும் ஜெய்ப்பூர் குஜராத் அணியையும் எதிர்கொள்கின்றன